நாடுமுழுவதும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன

இன்று புதுதில்லியில் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா மக்களவைத் தேர்தல் அட்டவணையை செய்தியாளர்களிடம் வெளியிட்டார்

தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதனை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது

தேர்தலில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக இதனை திறந்து வைத்த மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்துாரி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

மக்களவை தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதிகளை ஒதுக்குவது குறித்த பேச்சுகள் இன்றும் சென்னையில் நடைபெற்றன சம்பந்தப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் திமுக தொகுதிப் பங்கீட்டுக் குழுவினை சந்தித்து இதுகுறித்து ஆலோசனை நடத்தினர் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு உள்ளதாகவும் இதுகுறித்த முறையான அறிவிப்பினை திமுக வெளியிடும் என்றும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட கூட்டணி கட்சிகள் தெரிவித்துள்ளன நடிகர்கள் அரசியலுக்கு வருவது வரவேற்கத்தக்கதுதான் என்று மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று சுசீந்திரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்குரிமை உள்ளவர்கள் யாரும் அரசியலுக்கு வரலாம் என்றார் அரசுப் பள்ளிகளை மூடும் எண்ணம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப் பாளையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பிளஸ் ஒன் படிக்கின்ற மாணவர்கள் பிளஸ் டு படிக்கின்ற மாணவர்கள்

வேளாண் விளைநிலங்கள் வழியே உயர் மின் கோபுரங்கள் அமைப்பதினால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இப்பிரச்சினை தொடர்பாக நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் பேச்சு வார்த்தை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நிலத்திற்கு அடியில் உயர் மின்பாதைகளை கொண்டு செல்ல முடியாது என்ற உண்மையை உணர்ந்து இப்பிரச்சினை தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் அதனை கைவிட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்

நாடுமுழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நடைபெற்றது தமிழகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த முகாமை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார்

இதில் விடுபட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

பேருந்து ரயில் மற்றும் விமான நிலையங்களில் விடுபட்டவர்களுக்காக நாளையும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்

நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் அவர் இவ்விருதுகளை வழங்கவுள்ளதாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது மகளிர் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான விருதினை தமிழக அரசு பெற்றுள்ளதாக சமூக நலத் துறை அமைச்சர் திருமதி சரோஜா கூறியுள்ளார்

மாவட்டச் செய்திகள் தேனி மாவட்டம் குரங்கணி தீவிபத்து நடந்து ஒராண்டு நிறைவை அடுத்து உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மலைப் பாதையில் ஆயிரம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தினை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று தொடங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டத்தில் திருட்டு வழிப்பறி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் மீது குண்டர் சுட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயச்சந்திரன் எச்சரித்துள்ளார்

ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது